மத்திய பிரதேச சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது

இதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும்

தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்மட்ட தேர்தல் ஆணையக்குழு அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளது அங்கு உள்துறை முதன்மைச் செயலாளர் நீக்கப்பட்டதற்கு போராட்டம் நடத்திய தொண்டு நிறுவனக் குழுவினரிடம் அதிகாரிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் இது தவிர அதிகாரிகள் மற்றம் அரசியல் கட்சியினருடன் தேர்தல் ஆணையக் குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர் இதனிடையே இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது சத்தீஷ்கரில் மாவோயிஸ்ட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படை வீரர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் தண்டேவாடா மாவட்டத்தின் பஸ்தார் பகுதியில் பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மத்திய ஆயுதப்படையைச்சேர்ந்த இருவரும் துணை ரானுவப்படையை சேர்ந்த ஒருவரும் காயமடைந்தனர் சத்தீஷ்கர் சட்டப்பேரவைக்கு இம்மாதம் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது

இதனை அடுத்து அப்பகுதிகளில் பாதுகாப்புப் பலப்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இரண்டு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் அங்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஜெக்தல்பூரில் இன்று நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் பஸ்தர் மற்றும் ரஜ்னங்குவான் பசூதிகளில் ஐந்து பொதுக் கூட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பேசவுள்ளார்

நாட்டில் ஆறு விமான நிலையங்களை தனியார் பங்களிப்புடன் நிர்வகிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அகமதாபாத் ஜெய்ப்பூர் லக்னோ கவுஹாத்தி திருவனந்தபுரம் மற்றும் மங்களூர் ஆகிய ஆறு விமான நிலையங்களை இதற்காக குத்தகைக்கு விடுவது என புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுட்டத்துறைத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஆந்திரப்பிரதேசத்தில் மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தை தொடங்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பொருளாதார குற்றத்தில் ஈடுபடுவோர் மற்றும் தீவிரவாதிகளை பரஸ்பரம் ஒப்படைத்தலுக்காக இந்தியா மெயராக்கோ இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மத்திய அமை்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியா இத்தாலி இடையே தொழிலாளர் நலத்துறையில் பயிற்சி மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச எரிசக்தி அமைப்பில் உறுப்பினராக இந்தியா இணைவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கர்நாடகாவின் படுரில் முதல் கட்டமாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலியப் பொருட்களுக்கான சேமிப்பு கிடங்கை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்பகுதியில் தனியார் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த டெட்ரோலிய சேமிப்பு கிடங்கில் ஐந்து புள்ளி மூன்று மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய்யை சேமித்துவைக்க முடியும்

சீனாவிற்கு அடுத்த ஆண்டு முதல் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்படவுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

உலக அளவில் அதிக சுர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது

ஆப்கானிஸ்தானில் அமைதியான நிலையான வளர்ச்சி ஏற்படுவதற்காக எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் உதவிகள் வழங்கப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய மத்திய அரசின் செய்தித் தொடர்பாளர் ரஷ்யா இதற்காக மாஸ்கோவில் ஏற்பாடு செய்துள்ள கூட்டம் குறித்து இந்தியா அறிந்துள்ளதாக கூறினார் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு இந்தியா உரிய உதவிகள் வழங்கும் என்றும் அவர் கூறினார் பாதுகாப்புத் துறையில் முப்படைகளின் துணை தளபதிகளுக்கு நிதியை கையாள்வதற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன முப்படைகளின் செயல்பாட்டை மேம்படுத்தம் வகையில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது

ஆயுதங்களை கையாளுதல் மற்றும் நிர்வாக வசதிகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

முதலாவது உலகப்போரில் இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டுப்படைகள் வெற்றி பெறுவதற்கு இந்த வீரர்கள் அளப்பரிய பங்கினை ஆற்றியுள்ளனர் இதன் நினைவாக வரும் ஞாயிற்றுக் கிழமை தில்லி போர் நினைவுச் சின்னத்தில் மரியாதை செலுத்தப்படவுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் புநீகாந்து பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் புரீகாந்த் தைவான் வீரர் தாய்சென் சூவை எதிர்கொள்கிறார் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் சீன வீராங்களை பின்ஜியாவோ வை எதிர்த்து விளையாடுகிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறதிக்கு இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது

முதல் ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது முதல் முறையாக டுவெண்டி டுவெண்டி இருபது ஒவர் மகளிர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் இப்போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய அனி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது தொடக்கநிலை ஆட்டங்களில் இந்திய அணி ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அயர்லாந்து ஆகிய அணிகளுடனும் விளையாடவுள்ளன எ பிரிவில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இலங்கை வெஸ்ட்இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன

இப்போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த இந்தியாவின் மற்றொரு வீரர் அர்ஜூன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது